நடத்தவிருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

தலைமைதேர்தல் ஆணையராகதிருகனில் அரோராபொறுப்பேற்றுகொண்டாா்

புவனேஸ்வரில் நடைபெறும் ஆடவர் உலகக்கோப்பைஹாக்கிப் போட்டியில் இன்று இரவு இந்தியா பெல்ஜியத்தைஎதிர்கொள்கிறது

இதற்கிடையேபிரேசில் அதிபராகதேர்வு செய்யப்பட்டுள்ளதிருஜேர் போல்சோநரோவும் தங்கள் நாட்டின் வேளான் துறைபாதிக்கப்படும் என்பதால் பருவநிலைமாற்றம் பற்றியஎந்தஉடன்படிக்கையிலும் தான் கையெழுத்திடப் போவதில்லைஎன்றார்

பயங்கரவாதநோக்கங்களுக்காக இணையதளமும் சமூக ஊடகமும் தவறாகபயன்படுத்தப்படுவதைஎதிர்த்தபோராட்டத்தில் டிஜிட்டல் தொழில்துறை இணைந்துசெயல்படவும் அவா்கள் வலியுறுத்தினர்

மோடிஅழைப்பு விடுத்துள்ளார்

இதற்காக இத்தாலிமற்றும் பிறநாடுகளுக்கும் தாம் நன்றிதெரிவித்துக் கொள்வதாகபிரதமர் குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் அடுத்தமாதம் நடைபெறவுள்ளகுடியரசுதினவிழாவில் தென்னாப்பிரிக்கஅதிபர் திரு

மகாத்மாகாந்திதென்னாப்பிரிக்காவுடன் நெருங்கியதொடர்பு கொண்டிருந்ததால் திரு ரமஃபோஸாவின் வருகைபொருத்தமானதாகஅமையும் என்றும் இதன்மூலம் இருநாட்டுமக்களுக்கு இடையேதொடர்பு வலுப்பெறும் என்றும் திருமோடிகுறிப்பிட்டுள்ளார்

உலகளய்ட்ஸ் விழிப்புணா்வு தினத்தையொட்டிஏற்பாடுசெய்யப்பட்டநிகழ்ச்சியொன்றில் பேசியஅவர் எய்ட்ஸ் நோயாளிகளின் மீதானபார்வையை சமூகம் மாற்றிக்கொள்ளவேண்டும் என்றார் திருப்பதிஅருகேமாமண்டுர் என்ற இடத்தில் காரும் லாரியும் மோதி இன்றுஅதிகாலைஏற்பட்டவிபத்தில் ஒரேகுடும்பத்தைசேர்ந்தஐந்தபேர் உயிரிழந்தனர்

தலைமைதேர்தல் ஆணையராகதிருகளில் அரோரா இன்றுகாலைபொறுப்பேற்றுகொண்டாா் இவர் கடந்தஆண்டுசெப்டம்பர் மாதம் தேர்தல் ஆணையராகநியமிக்கப்பட்டார் இவர் தலைமைதேர்தல் ஆணையராகசுமார் இரண்டரைஆண்டுகாலம் பதவிவகிக்கவாய்ப்புள்ளது இவரதுதலைமையில் அடுத்தஆண்டுபொதுத்தோதல் நடைபெறும் திருஅரோராமத்தியதகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளா் இந்தியன் ஏா்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் உள்ளிட்டபொறுப்புகளைவகித்துள்ளார்

இந்தப் பதிவு டிஜிட்டல் ஸ்கை என்ற இணையப்பக்கம் மூலம் நடைபெறும் என்றுஅரசுசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தொலைஉணர்வு கருவியின் மூலம் பாதுகாப்பாகவிமானங்களை இயக்கமுடியும் என்றுகடந்த ஆகஸ்ட் மாதம் மத்தியஅரசுஅறிவித்திருந்தது ஆளில்லாதவிமானங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்குநல்லஎதிர்காலம் இருப்பதாகவிமானப்போக்குவரத்துத்துறைஅமைச்சா் திருசுரேஷ் பிரபு தெரிவித்தாா் இதுநாட்டிற்குமிகவும் பெருமைதரும் விஷயமென்றும் அவர் கூறினார் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்தகாற்றழுத்ததாழ்வு நிலைஉருவாகியிருப்பதாகசென்னைவாளிலைஆய்வு மையதுணைதலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதைதொடர்ந்துவரும் நாட்களில் மிதமானஅல்லதுபலத்தமழைபெய்யக்கூடும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார்

தற்போதுநடந்துவரும் வா்த்தகபோருக்குதிாவு காணபேச்சுவாா்த்தையைதொடா்வதுஎன்றும் அவர்கள் உறுதி பூண்டுள்ளனர் பியூனஸ் அய்ரஸில் இவ்விருதலைவாகளும் நடத்திய ்பேச்சவாா்த்தைவெற்றிகரமாகஅமைந்துள்ளது

கடந்த ஜுலைமாதம் முதல் தேதிநடைபெற்றஅதிபர் தேர்தலில் இவர் மகத்தானவெற்றிபெற்றார்

பிஜேபிதலைவர் திரு

பிரதமா் திருநரேந்திரமோடிநாளைஐதராபாத் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்யவிருக்கும் நிலையில் பிஜேபிதலைவர் திருஅமித்ஷா இன்றுநான்கு இடங்களில் சூறாவளிகற்றப்பயணம் மேற்கொள்கிறார்

டாடாஒப்பன் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் லக்ஸியாசென் முன்னேறியுள்ளார்